ஜி எஸ் டி குழும முடிவுகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கும் வணிக்களுக்கும சேவைத்துறைக்கும் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிஜேபி தேசிய குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது

பளுதூக்கும் சம்மேளனத் தலைவர் திரு பிரேந்திர பிரசாத் பைசியா தலைமை ஏற்பார்

மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் சிறதொழில்கள் தொடர்பாக சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் சேவைப்பிரிவுக்கும் வர்த்தகர்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி குழுமக் கூட்டத்தில் சிறு தொழில்களுக்கு உதவும் வகையில் வரி உச்சவரம்பை இருமடங்காக்க முடிவு செய்யப்பட்டது

இது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி குழுமம் எடுத்துள்ள முடிவுகளை தமது டிவிட்டர் பக்கத்தில் பாராட்டியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி எளிமையான மற்றும் மக்களுக்கு உகந்த வரிவிதிப்பு நடைமுறைகளை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் முத்தவாக் தடை தொடர்பான அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஒரே நேரத்தில் மூன்று முறை தலாக் கூறி விவாகரத்து செய்வதை தவிர்க்கவும் அதளை சுட்டவிரோதமானது என அறிவிக்கவும் இந்த அவசரச் சுட்டம் வகை செய்கிறது மூன்று ஆண்டுகள் சிறை தன்டணைக்குரிய குற்றம் எனவும் சுட்டத்தில் கூறப்பட்டுள்ளது இந்திய மருத்துவக் கவுன்சிலை செயல்படுத்துவதற்கான ஒரு குழுவை அனுமதிக்கும் அவசரச் சட்டத்தை மீண்டும் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நாட்டில் மேலும் மூன்று எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்கவும் அமைச்சரவைக் கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுக்து இரு அவைகளின் செயல்பாடுகளை குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று முடித்து வைத்தார்

சிபிஐ சிறப்பு இயக்குநர் திரு ராகேஷ் அஸ்தானாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவரது சார்பில் தொடரப்பட்ட மனு மீது தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமக்கு எதிரான வழக்குகள் பொய்யானவை என்றும் உள்நோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தமது மனுவில் கூறியுள்ளார் திரு அஸ்தானா தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து இரண்டு கோடி ருபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா கவராஜ் இரண்டு நாள் பயணமாக நாளை உஸ்பெகிஸ்தான் செல்கிறார் இந்தியா மத்திய ஆசிய முதவாவது பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக சமர்கண்ட் செல்லும் அவர் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் அஸீஸ் காமிலோவுடன் இணைந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமை ஏற்பாா் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து பிரச்சினைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அண்வில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பாா் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் தர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு துறை அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர் மத்திய ஆசிய நாடுகளுடன் இந்தியாவிற்குள்ள வரவாற்று மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சவார்த்தை அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

குப்பமேளா யாத்திரிகா்களுக்கான அக்ஷய்வத் தா்ஷனையுடம் அவர் திறந்து வைத்தார் கோட்டையின் உட்பகுதியில் சரஸ்வதி கூப் என்ற பகுதியில் சரஸ்வதி தேவியின் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்

பிஜேபி தேசிய குழுக் கூட்டம் புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தை கட்சியிள் தேசிய தலைவர் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார்

பிஜேபி யிள் தேசிய துணைத்தலைவா்களாக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ்சிங் சவுகான் சத்திஷ்கர் முன்னாள் முதலமைச்சர் திரு ரமண்சிங் ராஜஸ்தாள் முன்னாள் முதலமைச்சா் திருமதி வசுந்தரராஜே ஆகியோா் நியமிக்கப்பட்டுள்ளனா் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா இவர்களை இப்பதவிக்கு நியமித்துள்ளதாக பொதுச்செயலாளர் திரு அருண்சிங் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் காற்ற மாசிளை கண்டறிய குறைந்த விவையிலான சென்சார் கருவியை கான்பூர் ஐஐடி விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர் நைட்ரஜன் ஆக்ஸைடு உள்ளிட்ட சக்திவாய்ந்த வாயுக்களை இந்த கருவி கண்டறிந்து அவற்றின் அளவை பதிவு செய்யும் என்று கான்பூர் ஐஐடி பேராசிரியர் எஸ் என் திரிபாதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சர்வதேச சந்தையில் ஒரு கோடி ரூபாய் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை விற்பனையாகும் இதபோன்ற கருவியை கான்பூர் ஐஐடி வெறும் ஐய்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பில் தயாரித்துள்ளதாக அவர் கூறினார்

ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தலைமை ஏற்கும் கௌரவம் முதல் முறையாக பளுதூக்கும் பிரிவுக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக சம்மேளனத்தின் செயலாளர் திரு சகாதேவ் யாதவ் தெரிவித்துள்ளார் இந்திய ஒலிப்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர்களில் ஒருவரான திரு பைசியா சர்வதேச பளுதூக்கும் சும்மேளனத்தின் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஆசிய பளுதூக்கும் சம்மேளனத்தின் துணைத் தலைவர் போன்ற பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து வருகிறார் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று இரவு அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது இதையடுத்து குரூப் ஏ பிரிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது வரும் திங்கட்கிழமை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பஹ்ரைனுடன் மோதவுள்ளது

ஜிம்னாஸ்டிக்ஸ் போட்டியில் ஐந்து தங்கப்பதக்கங்களையும் நீச்சல் போட்டியில் முன்று பதக்கங்களையும் தடகளத்தில் இரண்டு பதக்கங்களையும் பளுதாக்குதலில் ஒரு பதக்கத்தையும் மகாராஷ்டிர வீரர்கள் வென்றனர்

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் அரையிறதி ஆட்டங்கள் இன்று பெங்களுருவில் தொடங்குகின்றன

பிஜேபி யுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு ஏதும் இல்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மறைந்த பிரதம் வாஜ்பாய் கவாச்சாரத்தை பின்பற்றி பழைய நண்பர்களை வரவேற்க பிஜேபி எப்போதும் தயாராக இருக்கிறது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி காணோலி காட்சியில் தமிழக பிஜேபி நிர்வாகிகளுடன் பேசும்போது தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள திரு மு க ஸ்டாலின் தமிழக உரிமைகள் அதிக அளவு பறிக்கப்பட்டது திரு நரேந்திரமோடி ஆட்சியில்தான் என்றும் அவரது தலைமையிலான பிஜேபி யுடன் திமுக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து உறைபளி நிலவி வருகிறது பஞ்சாப் ஹரியானா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களின் பல பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவியது

உலகிலேயே மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட நாடான இந்தியா ஜனநாயக கோட்பாட்டிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய்கோகலே கூறியுள்ளார்